பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சிக்கிமில் அம்மாநிலத்தின் முதலாவது விமான நிலையமான பாக்யாங் விமான நிலையத்தை தொடக்கி வைக்கிறார் பிரான்ஸ் நாட்டுடனான ரஃபேல் ரக போர் விமான பேரத்தை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நீர் மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று சித்தேரி பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்

நரேந்திரமோடி இன்று ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன ஆரோக்யா திட்டத்தை தொடக்கி வைத்தார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏழைகளுக்கு வரக்கூடாது என்பதே தமது விருப்பம் என்றாலும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஜன ஆரோக்யா திட்டம் கை கொடுக்கும் என்று அவர் கூறினார் முந்தைய அரசுகள் ஒட்டு வங்கி அரசியலில் ஈடுபட்டதே தவிர ஏழைகளுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் ஏழைகளுக்கு முழுமையான மருத்துவ வசதிகளை வழங்க தமது அரசுதான் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா விழாவில் பேசுகையில் பிரதமரின் ஜன ஆரோக்யா திட்டம் நாட்டின் மருத்துவத் துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவரக்கூடியது என்பதால் இன்றைய தினம் வரலாற்றுச் சிறப்பு பெறுவதாக கூறினார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் கையிலிருந்து பணம் செலவிடுவதை குறைப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் திட்டத்தின் கீழ் இனம் காணப்படும் குடும்பங்களுக்கு இதுவரை கிடைக்காத தரமான மருத்துவ வசதிகள் இனி கிடைக்கத் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் காப்பீட்டு நிறுவனங்களை மாற்றிக்கொள்ளும் வசதியும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ரொக்கப் பணம் மற்றும் காகித ஆவணங்களின் பயன்பாடு இன்றி மக்களுக்கு காப்பீட்டுச் சேவை வழங்கப்படுவது இத்திட்டத்தின் சிறப்பு அம்சம் ஆகும்

பயனாளிகள் மாநில எல்லைகளைத் தாண்டி மருத்துவ சிகிச்சை பெறுவதை அனுமதிக்கும் வகையிலும் இத்திட்டத்தில் விதிமுறைகள் இடம் பெற்றுள்ளன பிரதமர் திரு

சாய்பாசா மற்றும் கோடெர்மாவில் மருத்துவ கல்லூரிகளை அமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் மோடி சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தின் முதலாவது விமான நிலையமான பாக்யாங் விமான நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தொடக்கி வைக்கிறார்

சிக்கிம் மாநிலத்தை நாட்டின் விமானப் போக்குவரத்து வரைபடத்தில் கொண்டுவரக்கூடிய பாக்யாங் விமான நிலையம் அரசின் உடான் திட்டத்தின் கீழ் பிராந்தியப் போக்குவரத்து இணைப்புகளை வழங்கவும் உதவிகரமாக இருக்கும்

அருண் ஜெட்லி பிரான்ஸ் நாட்டுடனான ரஃபேல் ரக போர் விமான பேரத்தை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறியுள்ளார் புதுடெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் ரஃபேல் ரக போர் விமானங்கள் இந்தியாவிற்கு வரும் என்றும் இதனால் இந்திய விமானப்படையின் போர்த்திறன் வலுப்படும் என்றும் கூறினார் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எவரும் எதையும் நிரூபிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரச்சனை குறித்து இதுவரை பிரதமர் ஏன் பேசவில்லை என்ற கேள்விக்கு பேசவேண்டியவர்கள் பேசிவிட்டதாக திருஅருண் ஜெட்லி பதிலளித்தார் யாரோ எதையோ பேசுகிறார்கள் என்பதற்காக இதுபோன்ற விவாதங்களில் பிரதமர் பங்கேற்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் ரக போர் விமான பேரம் தொடர்பாக பொதுவெளியில் வெளியிடத் தகுந்த எல்லா விவரங்களும் வெளியிடப் பட்டுவிட்டதாக நிதியமைச்சர் மேலும் கூறினார் தேர்தல் ஆணையம் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மற்றும் மிசோராமில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான பணிகள் உட்பட தேர்தல் தொடர்பான எல்லா செயல்பாடுகளையும் முறைப்படுத்தும் வகையில் விரிவாக தணிக்கை செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தேர்தல் நடைபெற உள்ள இம்மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து ஆணையம் எழுதியுள்ள கடிதத்தில் தணிக்கை குழுக்களால் கோரப்படும் தகவல்கள் மற்றும் விளக்கங்களை உடனுக்குடன் வழங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கிரண்பேடி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று சித்தேரி பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை வார இறுதி ஆய்வு செய்தார்

இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பிரத்யேக மருந்து கடைகள் மூலம் வணிக முத்திரை இல்லாத ஜெனரிக் மருந்துகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரும் பயன் அளிக்கக்கூடிய இத்திட்டத்தினால் தமக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்து பயனாளி ஒருவர் கூறுகையில்

சேர விரும்புவோர் அசல் இப்படிப்புகளில் சான்றிதழ்களுடன் இதில் கலந்துகொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனாம் புதுச்சேரி துணை நிலை ஆளுநரின் தூய புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் இன்று ஏனாமில் உள்ள வெங்கடேஸ்வரர் கோவில் வளாகத்தில் சுத்தமே சேவை தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன

ஏனாமில் உள்ள காவல்நிலைய வளாகங்களிலும் காவல்துறையினர் இன்று தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர் ஏனாம் இடுகாட்டில் துப்புரவு பணியாளர்கள் மூலம் இன்று நடைபெற்ற தூய்மைப் பணிகளை நகராட்சி ஆணையர் திருமதி கௌரி சரோஜா மேற்பார்வை செய்தார் கருணாஸ் தமிழக முதலமைச்சர் மற்றும் காவல்துறையை அவதூறாக பேசிய விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸை இன்று போலீசார் கைது செய்தனர் கைது நடவடிக்கை மேற்கொள்ள சட்டப்பேரவைத் தலைவரின் அனுமதி பெறப்பட்டதா என தெரியவில்லை என்று கருணாஸ் கூறியுள்ளார் கருணாஸை கைது செய்த போலீசார் இதே போன்ற விவகாரங்களில் எஸ் வி சேகர் மற்றும் பாஜாவை ஏன் கைது செய்யவில்லை என்று திமுக தலைவர் மு க

மு

க தலைவர் திரு விஜயகாந்த் கருணாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்துள்ளார்

ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஒருநாள் போராட்டம் நடைபெற்ற குமரெட்டியாபுரம் மற்றும் தெற்கு ரெட்டியாபுரம் பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் குளங்களையும் இவர்கள் பார்வையிட்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலும் பொதுமக்களிடம் கருத்துக்கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கூடாது என கோரி பெரும்பாலானவர்கள் மனு கொடுத்திருப்பதாக பசுமைத்தீர்ப்பாய ஆய்வுக்குழுவினர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

மீட்டரும்